சபையின் செயல்பாடுகளில் நம்பிக்கை ஏற்படுவதற்கு சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வவியுறுத்தியுள்ளார்

விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டிருப்பதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வரவேற்றுள்ளார்

இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பிளர்கள் வருத்தம் தெரிவிக்கும் வரை அவர்கள் மீதான நடவடிக்கை திரும்பப் பெறப்படாது என மத்திய அரசு கூறியுள்ளது

பி எல் கிரிக்கெட்டில் இன்று சென்னை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது

சபையில் விரிவான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டால் தான் அதன் செயல்பாடுகள் மீது முழுமையான நம்பிக்கை ஏற்படுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

உறுப்பு நாடுகளிடையேயான மோதலைத் தடுத்து வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் பருவநிலை மாற்றம் மற்றும் சமச்சசீரற்ற தன்மையைக் குறைப்பததோடு டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இந்தக் கூட்டத்தின் தீர்மானம் உணர்த்துவதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

அமைதிகாக்கும் படையில் இந்தியா முன்னணி இடம் வகிப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் ஐ

சபை வாயிலாக அமைதி மற்றும் வளர்ச்சிக்காக பாடுபடும் அனைத்துத் தரப்பினருககும் பாராட்டு தெரிவித்தார்

வின் நிறுவன உறுப்பினர் என்ற முறையில் இந்த சபையின் உயரிய தொலைநோக்கு சிந்தனைகளில் இந்தியாவும் அங்கம் வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நோக்கத்தை செயல்படுத்த உலகின் பிற நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

குவஹாத்தி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார்

சர்பானந்த சோனோவால் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இணையமைச்சர் திரு சஞ்சய் தோத்ரே உள்ளிட்டோர் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கின்றனர்

ஐ டி கடந்த ஆண்டு தனது வெள்ளிவிழாவைக் கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதென்ற மத்திய அமைச்சரவையின் முடிவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விவசாயிகளுக்கு உதவக்கூடிய வகையில் இம்முடிவை வரவேற்றுள்ளார் மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவையின் தற்போதைய முடிவு விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதென்ற அரசின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் மற்றும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவே மத்திய அரசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் பாடுபட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வகை செய்யும் வேளாண் சீர்திருத்த மசோதாக்களை எதிர்ப்பவர்கள் விவசாயிகளின் நலனுக்கு எதிரானவர்கள் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் முடிவை வரவேற்றுள்ள பி ஜே பி தலைவர் திரு

நட்டா இந்த முடிவு விவசாயிகள் மசோதா குறித்து மக்களிடையே தவறான கருத்துக்களை பரப்புவோர் பற்றிய உண்மையை உணர்த்தியிருப்பதாக அதேவேளையில் விவசாயிகளிடமிருந்து தனியாரால் கொள்முதல் செய்யப்படும் விளைபொருட்களுக்கு அரசால் நிர்ணயிக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைப்பதை உறுதி செய்வதற்கான மசோதாவை அரசு கொண்டுவர வேண்டுமென மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் வலியுறுத்தியுள்ளார்

இரவிலும் அங்கேயே போராட்டத்தைத் தொடர்ந்த உறுப்பினர்களுக்கு திரு ஹரிவன்ஷ் சிங் இன்று காலை தாமே தேனீர் மற்றும் ரொட்டி போன்றவற்றை வழங்கினார் ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர்

இது குறித்து மாநிலங்களவைத் தலைவர் திரு

வெங்கய்ய நாயுடுவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ள அவர் தமக்கு எதிராக நடந்துகொண்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் செயல்பாடு தமக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகள் அவையின் கண்ணியத்திற்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு

ஜனநாயகம் என்ற பெயரில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடந்துகொண்டவிதம் அவைக்குத் தலைமை வகிப்போரை அச்சறுத்தும் விதமாகவும் அவையின் விதிமுறைகளை மீறும் வகையிலும் இருந்ததாகவும் அவர் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் நலனை அஇஅதிமுக அரசு எப்போதும் அத்கறையுடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டுதான் குடிமராமத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வறட்சிக்காக நிவாரணம் அளித்த முதல் மாநிலம் தமிழகம் என்றம் அவர் கூறினார் பிரதமின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கழினார் இதன் மூலம் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏராளமானோர் பயனடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார் தமக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தாமே தேனீர் கொடுத்த மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் சிங்கின் செயல் அவரது பெருந்தன்மையை எடுத்துக் காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இதற்காக நாட்டு மக்களுடன் இணைந்து தாமும் அவரை பாராட்டுவதாக தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் திரு ஹரிவன்ஷ் சிங்கின் செயல் அனைவரையும் ஈர்ப்பதோடு ஜனநாயகத்தை நேசிக்கும் அனைவரையும் பெருமிதம் அடையச் செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் தமக்கு எதிராக நடந்து கொண்டவர்களுக்கு தேனீர் கொடுத்து உபசரித்த ஹரிவன்ஷ் சிங்கின் நடவடிக்கை மனப்பான்மையையும் எளிமையையும் அவரது பாந்த உணர்த்துவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதனிடையே மாநிலங்களவையில் இன்று பேசிய முன்னாள் பிரதமர் திரு

த்தே கோரிக்கையை வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் திரு

இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி நேற்று முன்தினம் நடைபெற்ற சம்பவங்கள் மிகுந்த வேதனை அளிப்பதாகக் கூறினார் இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கும் வரை அரசு எதற்கும் வளைந்து கொடுக்காது என்றார் அப்போது பேசிய அவைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்ததில் தாம் மகிழ்ச்சி அடையவில்லை என்றும் அவர்களது செயல்பாடு காரணமாகவே நடவடிக்கை எடுக்க நேரிட்டதாகவும் தெரிவித்தார் எந்த உறுப்பினர் மீதும் விரோத மனப்பாண்மையுடன் அவைத் தலைமை நடந்துகொள்வதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்

உலகில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த உரிய நேரத்தில் நியாயமான முறையில் அனைத்துத் தரப்பினரும் பங்கேற்கக் கூடிய வகையில் தேர்தலல் நடத்துவதை உறுதி செய்வது அவசியம் என தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா வலியுறுத்தியுள்ளார் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தேர்தல் நடத்துவதில் எழுந்துள்ள சவால்கள் மற்றும் நடைமுறை குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது குறித்த சர்வதேச இணையவழிக்கருத்தரங்கு நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்றுப் பேசிய திரு சுனில் அரோரா இந்த நிகழ்ச்சியின் மூலம் உருவான பொதுக் கருத்துக்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் தென்கொரியா பங்களாதேஷ் மங்கோலியா தைவான் தென்னாப்பிரிக்கா மற்றும் மலாவி உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இந்தக் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர் வந்தே பாரத் எனப்படும் அதிநவீன அதிவேக ரயில்களைத் தயாரிக்க ரயில்வே துறை புதிதாக ஒப்பந்தம் கோரியுள்ளது சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டித் தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் புது தில்லி வாரணாசி மற்றும் தில்லி காத்ரா வழித்தடங்களில் இயக்கப்பட்டது பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்காணை பதவியிலிருந்து அகற்றுவதற்காக அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன

எல் கிரிக்கெட் போட்டியில் ஷார்ஜாவில் இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை அணி ராஜஸ்தான் அணி எதிர்கொள்கிறது முதல் போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தி வெற்றிபெற்றுள்ள சென்னை அணி இன்றைய இரண்டாவது போட்டியிலும் வெற்றிபெறும் முனைப்புடன் களமிறங்குகிறது